நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று பிர்தமர் திரு நரேந்திர் மோடி வலியுறுத்தியுள்ளார்

சிகிச்சைக்காக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது

செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்

பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது

கோவிட் தொற்று பரவலின் இரண்டாவது அலை குறித்து மத்திய அமைச்சர்கள் குழுவினருடன் காணொலி காட்சி மூலம் அவர் இன்று ஆலோசனை நடத்தினார் அமைச்சர்கள் தங்களது தொகுதிகளில் தங்கியிருந்து மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்னைகளைக் கண்டறிந்து உரிய முறையில் தீர்வு காண்பதை உறுதி செய்ய வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார்

மத்திய மாநில அரசுகள் மற்றும் மக்களுடன் ஒருங்கிணைந்து கோவிட் தொற்று பரவலுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென்று அவர் வலியுறுத்தினார்

கோவிட் தொற்று சிகிச்சைக்கான மருத்துவ கட்டமைப்பு வசதிகள் ஆக்ஸிஜன் உற்பத்தி விநியோகம் மற்றும் கையிருப்பு அத்தியாவசியப் மருந்துகள் தடையின்றி கிடைப்பது உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகள் குறித்தும் அமைச்சர்கள் பிரதமரிடம் விரிவாக எடுத்துரைத்தனர் கோவிட் பரவலைக் கட்டுப்படுத்தம் நடவடிக்கைகளின் காரணமாக பாதிக்கப்படும் மக்களுக்கு உணவுப் பொருட்கள் நிதியுதவி ஆகியவற்றை வழங்குவது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது

தனிமனித இடைவெளியை பின்பற்றுவது

லேசான அறிகுறிகளுடன் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் வீடுகளிலேயே பராமரித்துக் கொள்வதற்கான வழிகாட்டுதல்களை மத்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகருக்கான அலுவலகம் இன்று வெளியிட்டுள்ளது கோவிட் அறிகுறிகள் தென்பட்டவுடன் அதுகுறித்து அச்சுப்படுவதை தவிர்க்குமாறும் அதற்கான சிகிச்சையை வீடுகளிலேயே மேற்கொள்ள முடியும் என்றும் மத்திய அரசின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவிட் தொற்று பாதிப்பு ஏற்பட்டதற்கான முதல் அறிகுறி தென்பட்டவுடன் சும்பந்தப்பட்ட நபர் வீடுகளில் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டுமென்றும் உடலில் நீர்ச்சத்தை பராமரிப்பது தேவையான அளவு ஒய்வு மற்றும் ரத்தத்தில் ஆக்ஸிஜன் அளவை தொடர்ந்து கண்காணிப்பது உடல் வெப்பநிலையை அடிக்கடி பரிசோதிப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

வீடுகளில் கதவுகள் மற்றும் ஜன்னல்களை திறந்து வைத்து காற்றோட்டமான சூழ்நிலையை பராமரிப்பது அவசியம் என்றும் அந்த ஆலோசனையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் தடுப்பூசியை செலுத்திக் கொள்வதன் மூலம் கோவிட் பரவலைக் குறைக்க முடியும் என்றும் தொற்று தொடர்பாள அரசின் வழிகாட்டுதல்களை தொடர்ந்து பின்பற்ற வேண்டுமென்றும் அந்த அறிக்கையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

இந்த அமைதி அடுத்த உத்தரவு வரும்வரை ஒராண்டு காலத்திற்கு அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தடுப்பூசி விநியோகத்தை விரைவுப்படுத்தவும் மக்களின் வீடுகளுக்கே நேரடியாக மருந்துப் பொருட்களை விநியோகிக்கும் வகையிலும் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது சரியான போக்குவரத்து வசதி இல்வாத தொலைதூர பகுதிகளிலும் மருந்து பொருட்களை ட்ரோன்கள் மூவம் விநியோகம் செய்ய வாய்ப்பு உருவாகும் என்று தெரிவித்துள்ளது முன்னதாக கான்பூரில் உள்ள இந்திய தொழில்நுட்பக் கல்வி நிறுவனத்தடன் இணைந்து ட்ரோன்கள் மூலம் தடுப்பூசி விநியோகம் தொடர்பான ஆய்வுக்கு இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமம் அனுமதி வழங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது தில்லி துணைநிலை ஆளுநர் திரு அனில் பைஜாலுக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இத்தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் தமக்கு லேசான அறிகுறி இருப்பதாகவும் அதன் காரணமாக தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தம்முடன் தொடர்பில் இருந்த அனைவரும் கோவிட் பரிசோதனை செய்து கொள்ளுமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் அலுவலகப் பணிகளை வீட்டில் இருந்தபடி தொடருவதாகவும் மாநிலத்தில் கோவிட் பரவல் தடுப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அந்த செய்தியில் அவர் குறிப்பிட்டுள்ளார்

இதுதொடர்பாக தமிழக அரசு அரசாணை ஒன்றை வெளியிட்டுள்ளது

இத்தொடர்பாள மறுடத்தரவு வரும் வரை அமலில் இருக்கும் என்றும் அந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறை இல்லை என்று தெரிவித்தார்

எனினும் குறிப்பிட்ட சில வழித்தடங்களில் சூழலுக்கு ஏற்ப சில சர்வதேச விமானங்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தத் தடை சரக்கு விமானங்கள் மற்றும் சிறப்பு அனுமதி பெற்ற விமான சேவைகளைக் கட்டுப்படுத்தாது என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது

காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தடுப்பூசி செலுத்திக்கொண்ட பயனாளிகள் தங்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று தெரிவித்தனர்

தமிழகம் உள்ளிட்ட றந்து மாநில சுட்டப்பேரவைத் தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை நாளை மறநாள் நடைபெறுவதையொட்டி தேர்தல் சிறப்பு செய்தி அறிக்கைகளை சென்னை வானொலியின் செய்திப்பிரிவு ஒலிபரப்ப உள்ளது